முத்தஅரசியல் தலைவர்கள் தீவிரவாக்குசேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர்

முழுமையாகநடைமுறைக்குவந்துள்ளதாகபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார்

முடிவுக்குபாதுகாப்புத்துறைஅமைச்சா் திரு ராஜ்நாத் ஒப்புதல் அளித்துள்ளாா்

தேர்தல் பிரச்சாரம் நாளைமாலையுடன் முடிவடையவுள்ளது பிஜேபி மூத்ததலைவரும் பிரதமருமானதிருநரேந்திரமோடிகொஹானாவில் தீவிரமாகவாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டார் ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சியின் கராச்சிமற்றும் பார்சிகலாச்சாரம் முடிவுக்குவந்துவிட்டதாகஅவா தெரிவித்தார் அக்கட்சியில் வாரிசுஅரசியலும் முடிவுக்குவந்துவிட்டதாகதிருமோடிதெரிவித்தார் பிஜேபிதகுதிஅடிப்படையில் அனைத்துதரப்பினருக்கும் பாரபட்சமின்றிதிட்டங்களைசெயல்படுத்திவருவதாகஅவர் குறிப்பிட்டார்

தமிழகத்தில் சட்டமன்ற இனடத்தேர்தல் நடைபெறவுள்ளவிக்கிரவாண்டிமற்றும் நாங்குநேரிதொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நாளைமாலைநிறைவடைகிறது இதனையடுத்து கடைசிகட்டப் பிரச்சாரத்தில் அரசியல் கட்சித் தலைவர்கள் ஈடுபட்டுள்ளனர்

மக்களின் அடிப்படை பிரச்சினைக்குமாநில அரசுசெவிசாய்க்கவில்லைஎன்றுதிமுக தலைவர் திரு ஸ்டாலின் குற்றம்சாட்டியுள்ளார்

இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளபகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது

வாக்குப்பதிவு நடைபெறும் அனைத்துவாக்குச்சாவடிகளிலும் வெப் கேமரா மூலம் கண்கானிப்பு பணிமேற்கொள்ளப்படும் என்றுஅவர் தெரிவித்தார் திங்கட்கிழமைவாக்குப்பதிவு வரும் நடைபெறுவதையடுத்து அத்தொகுதிகளில் பொதுவிடுமுறைஅறிவிக்கப்பட்டுள்ளது

அசாம் தேசியகுடிமக்கள் பதிவில் ஒருங்கிணைப்பாளர் திரு பிரதிக் ஹஜேவாவைமத்தியப் பிரதேசமாநிலத்திற்குபணியிடமாற்றம் செய்யுமாறுஉச்சநீதிமன்றம் மத்தியஅரசுக்கும் அசாம் மாநிலஅரசுக்கும் உத்தரவிட்டுள்ளது திருஹஜேவாவுக்குஅச்சுறுத்தல் இருப்பதாகசந்தேகிக்கப்படுவதால் அதிகநாட்கள் அவர் மத்தியப் பிரதேசத்திற்குபணியாற்றும் வகையில் இடமாற்றம் செய்யப்படவேண்டும் என்றம் அந்தஉத்தாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தஉத்தரவைவழங்கியதலைமைநீதிபதிதிரு ரஞ்சன் கோனாய் மற்றம் நீதிபதிகள் திரு

ஐஎன்எக்ஸ் மீடியாமுறைகேடுவழக்கில் முன்னாள் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரத்தின் ஜாமீன் மனுவைதில்லிஉயர்நீதிமன்றம் நிராகரித்ததற்குஎதிராகஉச்சநீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்தமேல்முறையீட்டுமனுமீதானதீர்ப்பைஉச்சநீதிமன்றம் நிறுத்திவைத்துள்ளது

மிசோரம் மாநிலத்தில் இரண்டுஆண்டுகளுக்குமுன்பு முன்னோடிதிட்டமாகதொடங்கப்பட்டபெண் குழந்தைகளைசைனிக் பள்ளிகளில் சேர்க்கும் திட்டம் வெற்றிபெற்றதைஅடுத்துஅனைத்துசைனிக் பள்ளிகளிலும் பெண் குழந்தைகளைசேர்க்கும் முடிவுக்குமத்தியஅரசுஒப்புதல் அளித்துள்ளது ஒவ்வொருஆண்டும் பெண் குழந்தைகளை இப்பள்ளிகளில் சோப்பதைஅதிகரிப்பதற்கானமுயற்சிகளும் மேற்கொள்ளப்படவேண்டும் என்றுமத்தியஅரசுஅறிவுறுத்தியுள்ளது இந்தியரானுவம் அடிப்படையிலேயேஅரசியல் சாராததன்மையுடன் இருப்பதாகவும் நாட்டின் பாதுகாப்பு அமைதிமற்றும் அரசியல் நிலைப்பாட்டைபேனுவதில் மிகுந்தஅக்கறையுடன் செயல்பட்டுவருவதாகவும் இந்தியரானுவதலைமைதளபதிஜெனரல் பிபின் ராவத் தெரிவித்துள்ளார்

துறைகணிசமானஅளவில் பாகுகாப்பு முன்னேற்றமடைந்துள்ளதாககுறிப்பிட்டதிருறாவத் படிபடியாகதளவாடங்களைஏற்றுமதிசெய்யும் நிலைக்குஉயர்ந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

பிரதமரின் சிறுவியாபாரிகள் பங்களிப்பு ஒய்வூதியதிட்டத்திற்குபயனாளிகளைசே்ப்பதற்கானசிறப்பு இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது சிறுவியாபாரிகள் சிறியகடைவைத்திருப்போா் சுயவேலைவாய்ப்பு பெற்றிருப்போா் பிரதமரின் பங்களிப்பு ஒய்வூதியதிட்டத்தில் சேர்ந்து பயன் பெறலாம்

இந்தியஆயில் காப்பீட்டுகழகத்தின் மூலம் இந்தத் திட்டம் நடமுறைப்படுத்தப்பட்டுள்ளது

தங்கமயில் விருதுக்காகபோட்டியிட்டன

இன்றுநடைபெறும் அரையிறுதிஆட்டங்களில் மலேஷியா ஜப்பானுக்குஎதிராகவும் ஆஸ்திரேலியாநியூசிலாந்துக்குஎதிராகவும் விளையாடுகின்றன இறுதிப் போட்டிநாளைநடைபெறுகிறது